பிரதமா் திரு நரேந்திரமோடியும் இன்று புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினா்

திரு ட்டிரம் க்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பு அதிபர் அளிக்கப்பட்டது இன்று இரவு அவர் அமெரிக்கா புறப்படுகிறார்

அமித்ஷா இன்று உயர்மட்ட ஆலோசனை நடத்துகிறார்

வேண்டுமென்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளாா்

இனி விரிவான செய்திகள் இரண்டுநாள் அரசுமுறைப் பயணமாக இந்தியா வந்துள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பும் இன்று புதுதில்லியில் ஹதராபாத் பவனில் பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் திரு ட்டிரம்ப் வுடன் வந்துள்ள உயரதிகார குழுவினரும் இதில் பங்கேற்றுள்ளனர் இதனிடையே அதிபரின் துணைவியார் திருமதி மெலானியா ட்டிரம்ப் தில்லி மோதிபாக்கில் உள்ள சா்வோதயா பள்ளிக்குச் சென்று அங்குள்ள குழந்தைகளுடன் கலந்துரையாடி அவர்களின் நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார் முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் அதிபர் திரு

பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து ராஜ்காட்டில் உள்ள காந்தியடிகளின் நினவைடத்திற்கு சென்ற திரு டிரம்பும் அவரது துணைவியார் திருமதி மெலனியா ட்டிரம்பும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

தற்போது புதுதில்லியில் திரு ட்டிரம்புடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்தைக்குப் பின்னர் பிரதமர் திரு நரேந்திரமோடி அவர்களுக்கு விருந்து அளிக்கிறார் மாலை மூன்று மணி அளவில் தொழிலதிபர்களையும் திரு ட்டிம்ப் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் இரவு ஏழு மணி அளவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் திரு ட்டிரம்ப் சந்திக்கிறார் திரு ட்டிரம்பின் வருகையையொட்டி அரசு பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருந்து அளிக்கப்படுகிறது இந்தியாவில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு இரவு பத்து மணி அளவில் திரு ட்ரம்ப் அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார் தில்லியின் வடகிழக்குப் பகுதியில் குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிகழ்ந்த போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் காவல்தறையைச் சேர்ந்த ஒருவர் உட்பட நான்கு போ உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் இது தொடர்பாக சட்டம் ஒழுங்கு நிலைமையை பராமரிக்குமாறு தில்லி துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் தில்லி காவல்துறை ஆணையருக்கு நேற்று உத்தரவிட்டார் அப்பகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியாலுடன் பேசிய தில்லி துணை முதலமைச்சர் திரு மணிஷ் சிசோடியா சி பி எஸ் ஈ பொதுத் தேர்வுகளை மாற்றியமைக்குமாறு கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றைய சம்பவங்கள் தொடர்பாக இன்று புதுதில்லியில் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார் தில்லி துணை நிலை ஆளுநர் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இதனிடையே போராட்டத்தில் காயமடைந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மேலும் இரண்டு போ் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாாக உயர்ந்துள்ளது நினைவுச் சின்னம் ஏற்படுத்தப்பட்டதன் தேசிய போர் இன்று கடைபிடிக்கப்படுகிறது முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் உட்பட உயரதிகாரிகள் போர் நினைவு சின்னத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் உன்னத தியாத்தை இந்தியா நினைவு கூறுவதாகவும் தன்னலமற்ற அவர்களின் சேவைக்கு என்றும் கடன்பட்டுளளதாகவும் கூறியுள்ளார் நாடு சுதந்திரம் அடைந்த பின் நடைபெற்ற போர்கள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும்போது உயிரிழந்த வீரர்களுக்கான நினைவு சின்னம் புதுதில்லியில் அமைக்கப்பட்டது

மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று உயர் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படவுள்ள அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சி குறித்த உயர்மட்ட ஆய்வுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்துப் பேசிய அவர் மாணவர்கள் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபட ஊக்குவிக்கப்படுவார்கள் என்றார் இந்தக் கல்வி நிறுவனங்கள் புதிய மற்றும் சிறப்பான இந்தியாவை உருவாக்குவதற்கான அடிக்கற்களாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் வருங்கால தலைமுறையினரை அறிவாற்றல் மிக்கவர்களாக உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதோடு உலக அளவிலான தரவரிசைப் பட்டியலிலும் இந்த கல்வி நிறுவனங்கள் முக்கிய இடம் பெறும் என்று திரு

பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அழைப்பை ஏற்று தாம் மேற்கொண்ட இந்திய பயணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்ததாக அமெரிக்க அதிபர் திரு ட்டிரம்ப் கூறியுள்ளார் புதுதில்லியில் திரு நரேந்திரமோடியுடன் மேற்கொண்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைக்குப் பின் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் திரு மோடிக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக திரு ட்டிரம்ப் கூறினார் தமிழகத்திலிருந்து ஹஜ் யாத்திரைக்கு விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் அனுமதி அளிக்க வேண்டுமென்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளாா் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு

இதற்கான அறிவிக்கை வரும் ஆறாம் தேதி வெளியிடப்படும்

அன்றே தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும்

இந்த ஆணையம் மிகவும் சிக்கலான சட்ட விஷயங்களை அரசுக்கு பரிந்துரைக்கும் இதனுடைய பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் ஆகும்

இத்தாலியில் கொரோணா வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்துள்ளது

தென்கொரியாவில் மேலும் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவரிகளின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது

மத்திய அரசின் நடவடிக்கைகளால் ஜம்மு காஷ்மிரில் பல்வேறு தொழிற் நிறுவனங்கள் அமைய வாய்ப்புள்ளதாக மத்திய அமைச்சா் திரு ஜிதேந்தா் சிங் தெரிவித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீரில் உள்ள இளைஞர்கள் புதிதாக அமையவுள்ள தொழில் நிறுவனங்களுடன் கைகோ்த்து மாநிலத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உத்தம்பூர் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து அவர் ஆய்வுமேற்கொண்டார் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார் பஞ்சாயத்தராஜ் அமைப்பின் பரிந்துரையின் பேரில் தேவையான திட்டங்களை கண்டறிந்து பயனாளிகளுக்கு அது செசென்று சேரும் விதத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் ஒடிசாவில் நடைபெற்று வருகின்றன